வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இடம்பெறுவதை இளையோர் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார்

ரயில் நிலையங்களில் தாய்மையைக் கடைபிடிப்பதில் தெற்கு ரயில்வே முதலிடத்தில் உள்ளது

இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் பட்டம் வென்றார்

செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிக் பட்டம் வென்றார்

இளம் தலைமுறையினர் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை தற்போது அனைவரும் உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் தேர்தல்களை முறையாக நடத்துவதில் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கும் அவர் பாராட்டுத் தெரிவித்தார் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அமைப்புகளின் பணி சிறப்பானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களிடையே தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்

அரசு சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலைபங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற இதற்கான விழாவில் அனைவருக்கும் வணக்கம் என்று தமிழில் பேசி தமது உரையை தொடங்கினார்

அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் எய்ம்ஸ் மருத்துவமனையின் சேவைகள் நாட்டில் உள்ள அனைத்துப் பகுதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயவ்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று கூறினார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கான அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு உயர் சிகிச்சைப் பிரிவினையும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னா் கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதம் திரு நரேந்திர மோடி கேரளாவின் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு ஐக்கிய ஜனநாயக முன்னணியே காரணம் என்றும் குற்றம்சாட்டியுள்ளார்

தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மதுரையில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தென்னிந்தியாவின் முக்கிய துறைமுகமான தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

ஏழை மக்களுக்கான திட்டங்களை எதிர்ப்பது நன்மை பயக்காது என்றும் அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்புத் தளவாடங்கள் உற்பத்திக்கான கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கைகள் பலருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்காரணமாக தமக்கு எதிராக எதிர்மறை பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் மேகதாது அணைத் திட்டம் குறித்து விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று மதுரையில் இத்தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் பிரதமரிடம் சுமர்ப்பித்தார்

மறைந்த முதலமைச்சர்கள் சி என் அண்ணாதுரை ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் குட்ட வேண்டும் கஜ புயல் நிவாரண உதவி உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் இடம்பெற்றுள்ளன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வரும் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்றக் கூட்டத்தொடரை கமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சியினரிடம் இந்தக் கூட்டத்தில் அவர் ஆதரவு கோர உள்ளார் வியாழக்கிழமை தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் வரும் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் இந்தக் கூட்டத்தொடரில் வெள்ளிக்கிழமை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்

பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களை ஏலம் விடும் நிகழ்ச்சி இன்று புதுதில்லி தேசிய அருங்காட்சியகத்தில் தொடங்கியது இரண்டு நாள் நடைபெறும் இந்த ஏலத்தில் கிடைக்கும் வருவாய் கங்கை தூய்மை திட்டத்திற்குப் பயன்படுத்தப்படும் என கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சள்மா தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வழங்கப்பட்ட இந்தப் பரிசுப் பொருட்களில் ஒவியங்கள் சிற்பங்கள் சால்வைகள் மேலாடைகள் உள்ளிட்டவை அடங்கும்

மத்திய அரசின் ஜவுளித் துறை திட்டங்களில் பெரும்பாலானவை தமிழகத்தில் தான் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் இன்று கோவையில் பள்ளாட்டு ஜவுளிக் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ஜவுளித் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றம் அமைச்சர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய மாநில கைத்தறித் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் ஜவுளித் துறையில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் பொதுத்துறை வங்கிகளின் தலைமைச் செயல் அதிகாரிகளை மத்திய நிதியமைச்ச் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் நாளை சந்தித்துப் பேசுகிறார்

சந்திப்பின்போது வங்கிகளின் நிதி நிலைமையை மேம்படுத்துவது இந்த குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன திரு அருண் ஜேட்லி சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அவரது நிதியமைச்சர் பொறுப்பு ரயில்வே அமைச்சர் கோயலிடம் திரு பியூஷ் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட அதிவிரைவு ரயிலுக்கு வந்தே பாரத் விரைவு ரயில் என பெயர் குட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

இந்த விரைவு ரயில் தில்லி வாரணாசி இடையே விரைவில் இயக்கப்படவுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் ரயில் நிலையங்களில் தாய்மையைக் கடைபிடிப்பதில் தெற்கு ரயில்வே முதலிடத்தில் உள்ளதாக ரயில்வே கோட்ட மேலாளா் திரு ஷிரிஷ் குமாா் சின்ஹா தெரிவித்துள்ளாா் நாடு முழுவதும் விரைவு ரயில்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த சாதனை தெரிவந்துள்ளதாக அவர் கூறினார்

கொழும்பு காங்கேசன்துறை இடையே புதிய ரயில் போக்குவரத்து சேவையை அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா இன்று தொடங்கி வைத்தார் உத்தராதேவி என்றழைக்கப்படும் இந்த ரயில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இந்தப் புதிய ரயில் நாள்தோறும் காலை கொழும்பு துறைமுக ரயில்வே நிலையத்தில் இருந்து புறப்பட்டு காங்கேசன்துறை சென்றடையும்

இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் பட்டம் வென்றார் ஐகார்த்தாவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஸ்பெயினின் கரோலினா மரின் காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து சாய்னா நேவால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சொ்பியாவின் நோவாக் ஜோக்கோவிக் பட்டம் வென்றார்